தேசிய கொடியை ஏற்றிவைத்து உரையாற்றுகிறார்

வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது

புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் நாளை காலை மூவர்ண தேசிய கொடியை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்றிவைத்து சுதந்திர தின உரையாற்றுகிறார்

கூகுள் மற்றும் யூடியூப் இணையதளம் வாயிலாக நாளை புதுதில்லியில் நடைபெறும் சுதந்திர தின விழாவை நேரடியாக ஒளிபரப்புவதற்கு பிரசார் பாரதி ஏற்பாடு செய்துள்ளது

தீரச் செயலுக்கான குடியரசுத் தலைவரின் காவல் துறை பதக்கம் பதக்கம் இரண்டு பேருக்கு வழங்கப்படுகிறது சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தேசிய கொடியை ஏற்றிவைத்து சுதந்திர தின உரையாற்றுகிறார்

அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் மூலமாக குடியரசுத் தலைவர் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் உரையாற்றுவார் அவரது உரையின் தமிழாக்கத்தை சென்னை வானொலி இரவு எட்டு மணிக்கு ஒலிபரப்புகிறது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

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்கவும் இந்தியாவை வல்லரசாக்கவும் தமிழ்நாட்டை முன்னோடி மாநிலமாக உருவாக்கவும் சாதி மத பேதங்களை கடந்து இந்தியர் என்ற ஒற்றுமை உணர்வுடன் அயராது உழைத்திட வேன்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் விடுத்துள்ள செய்தியில் அமைதியும் முன்னேற்றமும் அனைத்து மக்களுக்கும் ஏற்படவும் வகுப்பு ஒற்றுமை ஒங்கவும் வறுமை ஒழியவும் இந்த கதந்திர திருநாள் வழிவகுக்கட்டும் என்று தெரிவித்துள்ளார்

புகையிலை இல்லாத தமிழகத்தை உருவாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக்கொண்டுள்ளார்

திமுக தலைமை செயற்குழுவின் அவசரக் கூட்டம் அக்கட்சித் தலைவா் மு கருணாநிதியின் மறைவுக்குப் பின்னர் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் செயல் தலைவா் திரு மு க ஸ்டாலின் மறைந்த கருணாநிதியின் ஆசைப்படி அவரது உடல் அண்ணா நினைவிடம் அருகே அடக்கம் செய்யப்பட்து என்றும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆளும் அஇஅதிமுக அரசு செயல்பட்டதாகவும் குற்றம்சாட்டினார் கட்சியின் வழக்கறிஞர்கள் மேற்கொண்ட முயற்சி காரணமாகவே கலைஞரை மெரினாவில் அடக்கம் செய்வதற்கான உத்தரவை நீதிமன்றத்தில் பெற முடிந்ததாக அவர் கூறினார் திமுகவினர் கட்சித் தலைவரின் வழியில் உறுதியுடன் நடந்து ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டும் என்று திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் முன்னதாக பேசிய அக்கட்சியின் முதன்மை செயலாளர் திரு துரைமுருகன் கருணாநிதி வழியில் கட்சியை நடத்தி செல்லும் தலைமை பண்பு செயல் தலைவர் திரு ஸ்டாலினுக்கு தாள் உண்டு என்று தெரிவித்தார் இன்று காலை திரு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மறைந்த தலைவா் கருணாநிதிக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது கருணாநிதியின் ஆட்சியின் போது நிறைவேற்றப்பட்ட முக்கிய சமூக நலத்திட்டங்கள் குறித்தும் அவரது அரசியல் செயல்பாடு குறித்தும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது மாநில சுயாட்சியை வலியுறுத்தி அவர் எடுத்த முக்கிய முடிவுகள் காவிரி நடுவர் மன்றம் அமைக்க பாடுபட்டது தொடர்பாகவும் பெண்களின் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு சுய உதவிக் குழுக்களை அமைத்தது

தூத்துக்குடி தூப்பக்கிச்சூடு சும்பவம் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது

துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்ற பிறகு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஆறு பேர் மீதான வழக்குகளை ரத்து செய்தும் நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர்

தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா நீதிப்தி திரு ஏ எம் கன்வில்கள் ஆகியோரைக் கொண்ட பெஞ்ச் இந்த மனுவை விசாரிக்கிறது

அளைத்து விதமான ஆதராங்களையும் ஆய்வு செய்த பிறகே சட்டப்பேரவை தலைவர் திரு தனபால் தகுதிநீக்க உத்தரவை பிறப்பித்தார் என்றும் அதனை உறுதி செய்ய வேண்டும் என்று அரசு கொறடா தரப்பில் வாதிடப்பட்டது